கூடுதல் மத்திய உதவி வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார்

புதுவை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று புதுடெல்லியில் மத்திய

மோடி கேரளா கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்திற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருத்து உரிய நடைமுறைகளைப் பின்பற்றி கூடுதல் மத்திய நிதி உதவி வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதி அளித்துள்ளார் ஏற்கனவே வழங்கப்பட்ட உதவி உடனடி நிவாரணம் என்பதையும் கேரள ஆளுநர் திரு சதாசிவத்திடம் பிரதமர் தெளிவுபடுத்தி இருப்பதாக திருவனந்தபுரத்தில் ராத்பவன் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முன்னதாக புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து கேரளத்தின் அவசர தேவைகளை மத்திய அரசு கருத்தில் கொண்டு வழக்கமான நடைமுறைகளைப் பின்பற்றாமலேயே உதவிகளை வழங்க வேண்டுமெனக் கேட்டுக் கொண்டார் வெள்ள நிவாரணப் பணிகள் மற்றும் வெள்த்திற்கு பிந்திய சட்டம் ஒழுங்கு நிலவரங்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங்கையும் அவர் சந்தித்துப் பேசினார்

புதுடெல்லி இந்திராகாந்தி சர்வதேச விமானநிலையத்தில் வந்திறங்கிய இந்த விமானத்தை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறை அமைச்சர் திரு நிதின்கட்காரி பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திரபிரதான் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இரு ஹர்ஷ வர்தன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இது மாற்று எரிபொருளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதில் முக்கிய முயற்சி என்று திரு தர்மேந்திரபிரதான் டுவிட்டர் செய்தி ஒன்றில் கூறி உள்ளார் விமானத்தை பயன்படுத்துவதற்கான உயிரி எரிபொருளை டேராடுனில் உள்ள இந்திய பெட்ரோலியக் கழகம் உருவாக்கி இருப்பதாகவும் தேசிய உயிரி எரிபொருள் கொள்கையின் அமலாக்கத்தில் இது மிகப்பெரிய முன்னேற்றம் என்றும் கூறினார் உயிரி எரிபொருளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால் புமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் எரிபொருளின் பயன்பாடு குறையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மத்திய எஃகு துறை அமைச்சர் திரு பீரேந்திரசிங் புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இக்கொள்கையை வெளியிட்டார்

குறிப்பாக கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளிடையே விளையாட்டு திறமைகளை ஊக்குவிக்கவும் இல்லத்தரசிகளுக்கு விளையாட்டு வாய்ப்பு ஏற்படுத்தி தரவும் முக்கியத் துவம் அளிக்கப்படும் என அவர் தெரிவித்தார்

தேர்தல் ஆணையம் நடத்திய கூட்டத்தில் திமுக சார்பில் பங்கேற்ற திரு டிகேஎஸ் இளங்கோவன் பின்னர் செய்தி ஆசிரியர்களிடம் பேசுகையில் மின்னணு வாக்குப் பதிவு இயந்திரங்களுக்கு பதிலான பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே மாற வேண்டும் என தாம் வலியுறுத்தியதாக கூறினார் வாக்குச்சிட்டு முறையை அனைவரும் ஆதரித்தால் அஇஅதிமுக வும் ஆதரிக்கும் என்று அக்கட்சியின் பிரதிநிதயாக அக்கூட்டத்தில் பங்கேற்ற திரு தம்பிதுரை தெரிவித்தார் ஸ்டாலின் சென்னையில் நாளை நடைபெற உள்ள திமுக பொதுக் குழுக் கூட்டத்தில் செயல் தலைவர் திரு முக ஸ்டாலின் கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்

அழகிரி இதற்கிடையே முன்னாள் மத்திய அமைச்சர் திரு முக அழகிரி இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திமுக வில் தம்மை சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் பின்விளைவுகளை சந்திக்க நேரும் என்றார் கருணாநிதி உயிருடன் இருந்த போது திமுக வில் தம்மை சேர்த்துக் கொள்வதாக கூறி இருந்த போதிலும் அதை சிலர் தடுப்பதாக அவர் தெரிவித்தார் தொண்டர்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தமது தலைமையில் அமைதிப் பேரணி நடைபெற உள்ளதாகவும் திரு அழகிரி தெரிவித்தார் சந்திப்பு புதுவை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி ககாதார அமைச்சர் திரு மல்லாடிகிருஷ்ணராவ் ஆகியோர் இன்று புதுடெல்லியில் மத்திய மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகரை சந்தித்து அனைவருக்கும் கல்வி திட்டத்தையும் தேசிய உயர்கல்வி இயக்கத்தையும் புதுவையில் செயல்படுத்த நூறு சதவிகித மத்திய உதவி வழங்கக் கோரினர் மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் திரு கோவிந்த் மோகனையும் இவர்கள் சந்தித்தனர்

ஆணையத்தின் உறுப்பினர் திரு ஆர்ஜி ஆனந்த் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார்

மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையும் மாநில சட்டப் பணிகள் ஆணையமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இப்பயிலரங்கில் துறைவாரியான புகார் குழுக்கள் மற்றும் உள்ளூர் அளவிலான புகார் குழுக்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்ட நடைமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது

புதுவை அரசின் மருத்துவ சேவைகள் துறை இயக்குனர் டாக்டர் கேவி ராமன் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் எஸ் விவேகானந்தம் ஆகியோர் இந்த அறிக்கையை வெளியிடுகிறார்கள்

சுவாமிநா தன் முன்னாள் பிரதமர் வாஸ்பாயின் அஸ்தியை வைத்து பிஜேபி அரசியல் செய்வதாக பேசியதற்காக புதுவை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மன்னிப்புக் கேட்க வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு வி சுவாமிநாதன் கோரி இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் நேரு

இந்திரா மற்றும் ராஜீவ் மரணத்தினால் ஏற்பட்ட அனுதாபத்தை வைத்து காங்கிரஸ் தான் இத்தனை ஆண்டுகளாக அரசியல் ஆதாயம் தேடி வருகிறதே தவிர வாத்பாய் அஸ்தியை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதாவிற்கு இல்லை என்றார் புதுவையில் முதலமைச்சருக்கும் பிரதேச காங்கிரஸ் தலைவருக்கும் இடையிலாள பிணக்குகள் மாநில இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் வெட்ட வெளிச்சமாகி உள்ள நிலையில் பாரதிய ஜனதாவை குறை சொல்லும் உரிமை திரு நாராயணசாமிக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்

ரபேல் ரக போர் விமான பேரம் தொடர்பாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டு வெளியிடுவதை முதலமைச்சர் திரு நாராயணசாமி நிறுத்திக் கொள்ளாவிட்டால் பிஜேபி நீதிமன்றத்தை அணுகும் என்று அவர் மேலும் கூறினார்

இவ்வாண்டு மத்திய அரசின் நல்லாசிரியர் விருதுக்கு திரிபுரா மிசோரம் போன்ற மாநிலங்களில் இருந்து கூட ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுவையில் இருந்து எவரும் தேர்ந்தெடுக்கப்படாதது மாநிலத்திற்கே வெட்க கேடானது என்று திரு ஒம் சக்தி சேகர் குறிப்பிட்டார்

தமிழக மக்கள் சார்பில் இவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கை ஒன்றில் அவர் கூறி உள்ளார்

நாளை சினத் தாய்பே வீராங்கனை தாய் த யிய் குடன் இறுதிப்போட்டியில் அவர் மோதுவார் இதற்கிடையே இதேபிரிவில் மற்றொரு இந்திய வீராங்கனை சாய்னா நேவால் இன்று வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கேரள வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு உரிய நடைமுறைகளைப் பின்பற்றி கூடுதல் மத்திய உதவி வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார் உயிரி எரிபொருளில் இயங்கும் நாட்டின் முதலாவது விமானம் இன்று டேராடூனில் இருந்து புதுடெல்லிக்கு இயக்கப்பட்டது